கொரோனாநிலவரங்கள்மற்றும்தடுப்பூசிபிரச்சனைகள்குறித்துபிரத மர்திரு நரேந்திரமோடிஇன்றுநிபுணர்களுடன்ஆலோசனைநடத்தியுள்ளார்

ஆர்

அனிபால்கென்னடி திமுக வெற்றி மங்கலம் திரு ஜெயக்குமார் என் ஆர் காங்கிரஸ் வெற்றி காமராஜ்நகர் திரு ஜான்குமார் பிஜேபி வெற்றி கதிர்காமம் திரு

பிரமேஷ் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி நெல்லித்தோப்பு திரு ரிச்சர்ட்ஸ்ஜான்குமார் பிஜேபி வெற்றி காரைக்கால்வடக்கு திரு திருமுருகன் என் ஆர் காங்கிரஸ் வெற்றி நெடுங்காடு திருமதிசந்திரபிரியங்கா என்ஆர் காங்கிரஸ் வெற்றி மண்ணாடிப்பட்டு திரு நமசிவாயம் பிஜேபி வெற்றி இந்திராநகர் திரு ஏகேடிஆறுமுகம் என் ஆர் காங்கிரஸ் வெற்றி ஏம்பலம் திரு லட்சுமிகாந்தன் என் ஆர் காங்கிரஸ் வெற்றி மாஹே திரு

கொல்லாபள்ளிஸ்ரீனிவாஸ்அசோக்முன்னிலையில்இருக்கிறார்

ஆர்காங்கிரஸ்தக்கவைத்துக்கொண்டுள்ளது

கடந்தமுறைமண்ணாடிப்பட்டுதொகுதியில்வெற்றிபெற்றஎன்ஆர் காங்கிர ஸ்இம்முறைகூட்டணிகட்சியானபிஜேபிக்குஒதுக்கியிருந்தஇத்தொகுதியி ல்பிஜேபிவெற்றிபெற்றுள்ளது காமராஜ்நகர் நெல்லித்தோப்புஆகியதொகுதிகளைகாங்கிரஸ்கட்சியிடம்இருந்துபிஜேபி கைப்பற்றியுள்ளது உப்பளம்தொகுதியை அஇஅதிமுகவிடம்இருந்துதிமுககைப்பற்றியுள்ளது

எடப்பாடிபழனிசாமி எடப்பாடிதொகுதியிலும் துணைமுதலமைச்சருமானதிரு பன்னீர்செல்வம்போடிநாயக்கனூர்தொகுதியிலும்முன்னணியில்இருக்கி றார்கள் விழுப்புரம்தொகுதியில்திமுகவேட்பாளர்திரு லட்சுமணன் விக்கிரவாண்டிதொகுதியில்திமுகவேட்பாளர்திரு புகழேந்தி உளுந்தூர்பேட்டைதொகுதியில்திமுகவேட்பாளர்திரு மணிகண்ணன் திருச்செந்தூர்தொகுதியில்திமுகவேட்பாளர்திரு அனிதாராதாகிருஷணன்உள்ளிட்டோர்முன்னிலையில்உள்ளனர் கோவில்பட்டிதொகுதியில்அஇஅதிமுகவேட்பாளர்திரு கடம்பூர்ராஜூமுன்னிலைவகிக்கிறார் சிவகாசிதொகுதியில்காங்கிரஸ்வேட்பாளர்திரு அசோகன்முன்னிலையில்உள்ளார்

காங்கிரஸ்கட்சியும்மார்க்சியகம்யூனிஸ்ட்கட்சியும்பெரும்பின்னடைவைசந் தித்துள்ளன

அஸ்ஸாம்கருத்து அஸ்ஸாமிலும்மத்தியிலும்பாரதீயஜனதாவின்நல்லசெயல்பாடுகளை பாராட்டியேஅஸ்ஸாம்மக்கள்மீண்டும்பிஜேபிக்குவாக்களித்துஇருப்பதாக அக்கட்சியின்மூத்ததலைவரும்மத்தியஅமைச்சருமானடாக்டர்ஜிதேந்திரசி ங்கூறியுள்ளார் இம்முறைசிறுபான்மையினத்தைசேர்ந்தவாக்காளர்களும்பாரதீயஜனதாவி ற்குஆதரவுஅளித்திருப்பதாக நடப்புதேர்தலின்சிறப்புஅம்சம்என்றும்அவர்தெரிவித்துள்ளார்

பாரதீயஜனதாவிற்குஎதிரானபோராட்டங்களுக்குப்பின்னர்உணர்ச்சிகர மானஒருநாளாகவும்இன்றையதினம்அமைந்திருப்பதாகவும்அவர்கூறியுள் ளார் கொரோனாநேரத்தில்தேர்தல்வெற்றியைகட்சியினர்பொறுப்பானழுறையி ல்கொண்டாடவேண்டும்என்றும்அவர்கேட்டுக்கொண்டுள்ளார் டெல்லிமுதலமைச்சர்திரு அரவிந்த்கெஜ்ரிவால் தேசியவாதகாங்கிரஸ்தலைவர்திரு

திமுகதலைவர்திரு

க ஸ்டாலினுக்கும்திரு சரத்பவார்வாழ்த்துதெரிவித்துள்ளார் கேரளா கேரளாசட்டமன்றத்தேர்தலில்இடதுசாரிகட்சிகள்முன்னிலையில்இ ருப்பதைமூத்தசிபிஎம்தலைவர்திருபிரகாஷ்கரத்பாராட்டியுள்ளார் வெள்ளம்மற்றும்கொரோனாநிலவரங்களைசமாளிப்பதில்பினராய்விஜய ன்அரசுசெயல்பட்டவிதத்தைகேரளமக்கள்மெச்சுவதாகஅவர்கூறியுள்ளார்

கருத்துகாங்கிரஸ் பாரதீயஜனதாகட்சி அஸ்ஸாம்மற்றும்புதுச்சேரிதேர்தலின்சாதகமானமுடிவுகளுக்காகபிரதமர்தி நரேந்திரமோடியைபோற்றும்அதேவேளை ரு மேற்குவங்கதேர்தலின்பாதகமானமுடிவுகளுக்குமாநிலபிஜேபிதலைவரை யேபழிக்கும்என்றுகாங்கிரஸ்செய்திதொடர்பாளர்திரு

தமிழகசட்டமன்றத்தேர்தல்முடிவுகளுக்கானபொறுப்பையும்அஇஅதிமுகமீ தேபிஜேபிசுமத்தும்என்றுட்விட்டரில்அவர்கூறியுள்ளார் வெற்றி ஊர்வலம் வாக்குஎண்ணிக்கைநடைபெறும்மாநிலங்களின்தலைமைச்செயலர்க ள்தத்தம்மாநிலங்களில்வெற்றிக்கூட்டங்களைத்தடுக்கஉடனடியாகநடவடி க்கைஎடுக்கவேண்டும்என்றுதேர்தல்ஆணையம்அறிவுறுத்தியுள்ளது தமிழகம் மேற்குவங்கம்உள்ளிட்டமாநிலங்களில்வெற்றிமுகத்திலுள்ளகட்சிகளின் தொண்டர்கள்கொண்டாட்டங்களுக்காகபெரும்எண்ணிக்கையில்கூடிவரு வதாகதகவல்பெறப்பட்டதைதொடர்ந்துதேர்தல்ஆணையம்இவ்வாறுநடவ டிக்கைஎடுத்துள்ளது

த்து நரேந்திரமோடிஇன்றுநிபுணர்களுடன்ஆய்வுமேற்கொண்டார் கொரோனாநோயாளிகளுக்குஅளிப்பதற்கானமருந்துகள்மற்றும்ஆக்சிஜன் கிடைக்கிறதாஎன்பதுகுறித்தும்தேவையானமனிதவளம்உள்ளதாஎன்பதுகு றித்தும்நிலவரங்களைமேம்படுத்துவதுகுறித்தும்விவாதிக்கப்பட்டது கொரோனாபெருந்தொற்றினால்உருவாகிவரும்நிலவரங்கள்குறித்துபிரதம ர்அநேகமாகஅன்றாடஅடிப்படையில்தொடர்ஆலோசனைகளைமேற்கொ ண்டுவருவதும்குறிப்பிடத்தக்கது

நாடுகொரோனா பல்வேறுமாநிலங்கள்மற்றும்யூனியன்பிரதேசங்களில்கொரோனா தொற்றுஅதிகரித்துவருவதால் நாட்டில்நடப்புகொரோனாநோயாளிகளின்எண்ணிக்கைதொடர்ந்துஅதிக ரித்துவருகிறது

தமிழிசை புதுச்சேரிதுணைநிலைஆளுநர்டாக்டர்தமிழிசைசௌந்தரராஜன் இன்றுராஜீவ்காந்திமகளிர்மற்றும்குழந்தைகள்மருத்துவமனையில்நேரடி ஆய்வுமேற்கொண்டார் மருத்துவமனைக்குவரும்கர்ப்பிணிப்பெண்களிடம்கொரோனாசான்றிதழ் கேட்டுஅலைக்கழிக்கவேண்டாம்என்றும்மருத்துவமனைவளாகத்திலேயே கொரோனாபரிசோதனைமையம்ஒன்றைஉருவாக்கிநிலைமைகளைசரிப்ப டுத்தவேண்டும்என்றும்அதிகாரிகளுக்குஅவர்அறிவுறுத்தினார் மருத்துவமனைக்குவருபவர்களிடம்துண்டுபிரசுரங்கள்மூலம்கொரோனாகு றித்துவிழிப்புணர்வுஏற்படுத்தவும்அவர்கேட்டுக்கொண்டார் கொரோனாதாதாகம் கொரோனாகாலத்தில் இந்தியாவிலுள்ளவெளிநாட்டுதூதரகஊழியர்களின்மருத்துவதேவைகளும் முறையாகபூர்த்திசெய்யப்படுவதாகவெளியுறவுஅமைச்சகம்தெரிவித்துள்ள எனவே தூதரகங்கள் து ஆக்சிஜன்உள்ளிட்டமருத்துவப்பொருட்களைசேர்த்துவைத்துக்கொள்ள வேண்டாம்என்றும்கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவெளியுறவுஅமைச்சக த்தின்செய்தித்தொடர்பாளர்திரு அரிந்தாம்பக்சிஇன்றுபுதுடெல்லியில்செய்தியாளர்களிடம்தெரிவித்தார் வைரஸ்கணிப்பு கொரோனாவைரஸ்மிகவேகமாகஉருமாற்றம்பெற்றுவருவதால்தொ ற்றுஎந்தஅளவிற்குஅதிகரித்துஎப்போதுகுறையும்என்பதுபற்றியகணிதவிய ல்ரீதியிலானகணிப்புகளையும்தொடர்ச்சியானமுறையில்மாற்றத்தேவைஇ ருப்பதாகவிஞ்ஞானிகள்கூறியுள்ளனர்

கொரோனாநிலவரங்கள்மற்றும்தடுப்பூசிபிரச்சனைகள்குறித்துபிரத மர்திரு நரேந்திரமோடிஇன்றுநிபுணர்களுடன்ஆலோசனைநடத்தியுள்ளார்